நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாசவேலையில் ஈடுபட இருந்த மூன்று பேரை தமிழ்நாடு க்யூ பிரிவு காவல் துறையினர் பெங்களூருவில் கைது செய்தனர்

மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா மற்றும் பிரணாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் நிலக்கரி சுரங்க ஏலத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறைகளை எளிதாக்கும் அவசர சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிலக்கரி சுரங்கத் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார் இதன்மூலம் நிலக்கரி அல்லாத நிறுவனங்களும் நிலக்கரி கரங்கத் துறையில் ஈடுபட முடியும் என்று அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாட்டில் பேசிய அவர்

இதன்மூலம் புதிய இந்தியா கனவு நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இவர்கள் மதவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளிலும் முக்கிய கொலை வழக்கு ஒன்றிலும் சும்பந்தப்பட்டவர்கள் என்றும் பெங்களூருவில் செயல்பட்டு வரும் மற்றொரு குழுவினருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்தது குறித்தும் தமிழ்நாடு காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர் சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒத்துழைப்புடன் நேற்று கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து மூன்று கைத்துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது இந்த வழக்கில் ஏற்கனவே ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற அஇஅதிமுக அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் நேற்று எதிர்க்கட்சித்தலைவர் திரு முகஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு அண்மையில் தாக்கல் செய்த மனு குறித்த விளக்கங்களை கோரிய போது அதற்கு பதிலளித்த அமைச்சர் நீட் தேர்வு தொடர்பான மூல வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தார் தற்போது மருத்துவக்குழுமம் தொடர்பான அரசாணை சுட்டமாக மாற்றப்பட்டிருப்பதை எதிர்த்துதான் இந்த புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் மருந்துப் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக முறைகேடான வழியில் செயல்பட்ட மருந்து நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் மற்றும் மருந்து விலை நிர்ணய ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு வேல்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு

பணிபுரியும் பென்களின் பாதுகாப்பைக் கருத்தில் கொண்டு முக்கிய நகரங்களில் மகளிர் விடுதிகள் அமைக்க சமூகநலத் துறைக்கு உத்தரவிடக் கோரி பெண் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதி சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

குடியுரிமை திருத்த சுட்டத்தை ஆதரித்து ஈரோட்டில் நேற்று பிஜேபி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் இந்தப் பேரணியில் கலந்து கொண்டனர் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்தப் பேரணியில் அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு சுனில் தியோ மாநில பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திரு முருஷானந்தம் திரு எஸ் ஆர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி வானதி சீனிவாசன் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து திருச்சியிலும் மதுரையிலும் பேரணி நடத்தப்படும் என்று கூறினார் தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகுப்பு இன்று முதல் அனைத்து நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்பட உள்ளது

சென்னை மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை உள்ள லூப் சாலையில் நடைபாதை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதற்காக கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த வழக்கு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது மாநகராட்சி சார்பில் ஆஜரான தமிழக அரசின் கூடுதல் வழக்கறிஞர் திரு எஸ் ஆர் ராஜகோபால் கூறினார்

இலங்கைத் தமிழர் பிரச்னைக்கு அரசியல் தீர்வு காண இந்திய அரசுக்கும் சர்வதேச சமுதாயத்திற்கும் அளித்த உறுதிமொழியை இவங்கை அரசு மதித்து நடக்க வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியுள்ளது

ஒன்றுபட்ட இலங்கைக்கு உட்பட்டு தமிழர் பிரச்னைக்கு அரசியல் தீர்வு காணும் முயற்சியில் தற்போதைய அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே ஈடுபடுவார் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் இந்த முயற்சிக்கு தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவளிக்கும் என்று கூறினார்

ஈராக் தலைநகர் பாக்தாதை நள்ளிரவு இரன்டு ராக்கெட்டுகள் தாக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஈராலுடன் போர் தொடுக்க அமெரிக்க அதிபர் திரு டொளால்ட் ட்ரம்ப் எடுக்கும் முயற்சிக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க ஜனநாயகக் கட்சி உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளனர் ரஷ்யாவிலிருந்து துருக்கிக்கு எரிவாயுவை குழாய் மூலம் ஏற்றுமதி செய்யும் புதிய திட்டத்தை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் துருக்கி அதிபர் தாயீப் எர்டோகனும் தொடங்கி வைத்தனர்

ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் கடுங்குளிரும் பனிப்பொழிவும் நிலவுவதால் சிம்லா மணாலி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வர வேண்டாம் என்று சுற்றுலா பயணிகளை அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

விளையாட்டுச்செய்கிகள் மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா மற்றும் ஹெச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் பிரணாய் மற்றும் சமீர் வர்மாவும் வெற்றி பெற்றனர் ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வடகிழக்கு அணியைத் தோற்கடித்தது இன்று ஹைதராபாதில் நடைபெற உள்ள போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது